நோய் தொறறு பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக பல்வேறு நாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுபாடு தொடா்பாக மேலும் பல தளா்வுகளை மாநில அரசு இன்று அறிவித்துள்ளது மின்சார சுட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தங்களை நிறுத்தி வைக்குமாறு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா்

எட்டு வடகிழக்கு மாநிலங்களின் ககாதாரத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார் இநத நோய் தொற்றினால் உயிரிழப்போரின் எணணிக்கை குறைவாக உள்ளதாக அவர் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் டாக்டர் ஹர்ஷவர்தன் பட்டியிலிட்டார்

மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவாகளை வீடுகளுக்கு அனுப்பி வைப்பது தொடா்பாக மத்திய சுகாதாரத்துறை புதிய நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது இதன்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பத்து நாட்கள் முடிந்த நிலையில் காய்ச்சல் ஏற்படவில்லை என்றால் அவா்களை வீடுகளை திரும்ப அனுப்பலாம் என்று அறிவறுத்தியுள்ளது

நோயாளிகளின் உடல் வெப்பநிலையை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு நான்கு நாட்களுக்குப் பின்னா் அதிக காய்ச்சல் அல்லது மூச்சுத்திணறல் ஏற்படவில்லை என்றால் அவாகளை வீடுகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது காய்ச்சல் இல்லாமல் மூக்கத்திணறல் மட்டும் உள்ளவா்களுக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை மூலம் சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்றும் சுகாதரத்துறை கூறியுள்ளது

வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆறு விமானங்கள் இன்று இயக்கப்படுகின்றன இதில் ஐந்து விமானங்கள் வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியா்களை அழைத்து வருகின்றன

இதில் வயதாளாகள் உடனடி மருத்துவ தேவைப்படுபவா்கள் காப்பிணி பெண்கள் மற்றும் கடினமான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இந்த சிறப்பு விமானங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை இயக்கப்படுகின்றன

இது தொடர்பாக மருத்துவவர்கள் மருத்துவசார் பணியாளர்கள் மற்றும் விமா நிலைய அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை நடத்தினார் உள்நாட்டு விமான சேவையை தொடங்குவது குறித்து தகுந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று விமான போக்குவரத்துத் துறை அமைக்சா் திரு ஹா்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளாா் தளியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதைத் தெரிவித்துள்ள அவர் ஊரடங்கு தொடர்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விமான சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான தயாரிப்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் உடான் திட்டத்தின்கீழ் நாடு முழுவதும் நூற்றுக்கும் அதிகமான விமானங்கள் மூலம் அத்தியாவசிய மற்றும் மருந்து பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சள் தெரிவித்தாா்

இந்நிலையில் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பயணம் செய்யும் ரயில்களை அம்மாநிலத்திற்குள் அனுமதிக்க முதலமைச்ச் செல்வி மம்தா பானாஜி அரக மறுப்பு தெிவத்திருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

இந்நிலையில் திரு அமித்ஷா செல்வி மம்தா பானாஜிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஏற்கனவே பல துள்பங்களை அனுபவித்து வரும் தொழிலாளா்களை அம்மாநிலத்திற்குள் அனுமதிக்க மறுப்பது என்பது அவர்களை மேலும் துன்பத்திற்கு உள்ளாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் இடம்பெயா்ந்த கமாா் இரண்டு வட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளா்கள் அவரவா் சொந்த ஊர்களுக்கு ரயில் மூவம் திரும்ப அனுப்பும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார் இதுபோன்று மத்திய அரசு அளடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு அஆதரவு அளிக்க வேண்டுமென்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்

விடுதலைப் போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்த வாதியுமான கோபால கிருஷ்ண கோகலேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் இந்திய கதந்திரப் போராட்டத்தில் கோகலே பெரும் பங்காற்றியவர் என்றும் கல்வி மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்டவர் என்றும் புகழாரம் குட்டியுள்ளார்

தமிழகத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் தேநீர் கடைகளை திறக்க மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கடைகளை திறக்கலாம் என்றும் பார்சல் சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெளிவு படுத்தப்பட்டுள்ளது தினசிி ஐந்து முரை கிருமி நாசினி தெளித்து கடையை குத்தமாகவும் குகாதாரமாகவும் வைத்து கொள்ள வேண்டுமென்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது

அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் காய்கறி கடைகள் சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் காலை ஆறு முணி முதல் இரவு எழு மணி வரையிலும் பிற தளி கடைகள் காலை பத்தரை மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதர பகுதிகளில் தனி கடைகள் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு வரையும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளா்வுகள் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு பொருந்தாது என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது நோய் தொற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் தனியார் நிறுவனங்கும் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

ஊரடங்கு காரணமாக தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கான உடனடி தீர்வு மற்றும் குறுகிய கால தீர்வுகளை கண்டறிந்து நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான வழிமுறைகளை ஆய்வு செய்து மூன்று மாத காலத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மின்சார சட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தங்களை நிறுத்தி வைக்குமாறு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்ச்ன் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்பது தமது அரசின் கொள்கை என்றும் அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான மானியத்தை செலுத்துவது தொடர்பான முடிவினை மேற்கொள்ளும் அதிகாரம் மாநில அரசிடமே இருக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மின்சார திருத்தச் சுட்டத்தில் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்படுவது போன்ற தோற்றம் இருப்பதாகவும் இதனை திருத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மின்துறை விநியோக கட்டமைப்பை தளியாமயமாக்குவதை தவிர்க்க வேண்டுமென்றும் மின் விநியோக துறையில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது தேவையற்றது என்றும் முதலமைச்சா் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா்